மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது

குறித்து இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவா பிரணாப் முகாஜியின் உடல் இன்று ரானுவ மரியாதையுடன் தில்லி லோதி சாலையில் உள்ள மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது முன்னதாக பிரணாப் முகாஜியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது இன்று காலை பிரணாப் முக்ஜியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது மறைந்த தலைவரின் திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லர் திரு ராஜ்நாத்சிங் டாக்டர் ஹர்ஷவர்தன் திருமதி நிர்மவா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திரு ராகுல்காந்தி முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின்ராவத் ராணுவ தளபதி எம் எம் நரவாளே ஏர்ஷிப் மார்ஷர் ஆர் கே எஸ் பகதுரியா கடற்படையின் அட்மிரல் கரம்பீர் சீங் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை செலுத்தினா் முன்னாள் குடியரகத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அமைச்சரவையில் இரண்டு நிமிடம் மவுளம் மவுளம் அவரது அனுசரிக்கப்பட்டது பிரணாப் முக்ஜியின் மறைவால் நாடு புகழ்பெற்ற தலைவரையும் சிறந்த நாடாளுமன்றவாதியையும் இழந்துவிட்டதாக அமைச்சரவை புகழாரம் குட்டியது நாட்டுக்காக பிரணாப் முகாஜி ஆற்றிய சேவைக்கு மத்திய அமைச்சரவை பாராட்டு தெரிவித்தது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகாஜி வாழ்ந்த மேற்குவங்கத்தில் உள்ள ஜன்கிபூர் இல்லத்தில் உள்ள முதல் தளம் நூலகம் மற்றும் அருங்காட்சியமாக மாற்றப்படும் என்று அவரது மகன் திரு அபிஜித் முகர்ஜி கூறியுள்ளார் தனது தந்தையை கௌரவிக்கும் வகையில் நினைவு தபால்தலை வெளியிட வேண்டுமென்று மத்திய அரசை அவர் கேட்டுக் கொண்டார் பிரணாப் முக்ஜி வைத்திருந்த ஏராளமான புத்தகங்கள் பரிசுப்பொருட்கள் ஆகியவை அருங்காட்சியாகத்தில் பார்வைக்கு வைக்கப்படும் என்றும் திரு அபிஜித் முகா்ஜி தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்து இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

ஆஸ்திரேலியா வும் ஜப்பானும் இந்தியாவில் எந்தவித தளடயுமின்றி வர்த்கம் செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வாத்தகத்துறை அமைச்சா் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் காணொலி காட்சி வாயிலாக அந்நாடுகளின் வாத்தகத்துறை அமைச்சர்களுடன் அவர் இன்று கலந்துரையாடினார்

சுய்சா்பு இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியாவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் மூன்று நாடுகளின் வாத்தகத்துறையை சாா்ந்த உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனா் புதிய தேர்தல் ஆணையராக திரு ராஜீவ்குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார்

திரு ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா மற்றும் மற்றொரு தேர்தல் ஆணையா திரு சுசில் சந்திரா ஆகியோருடன் இணைந்து பணியாற்றுவாா்

குணமடைந்தோர் வீதம் கடந்த நான்கு வாரங்களில் நான்கு மடங்காக அதிகித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

இதில் சுமார் பத்து லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதுகின்றனர் இந்த தேர்வு இன்று தொடங்கி வரும் ஆறாம் தேதி நடைபெறுகிறது

ஷடிஸா மத்திய பிரதேசும் ராஜஸ்தான் சத்திஷ்கள் மாநில அரசுகள் மாணவர்கள் தேர்வு எழுத வசதியாக இலவச பேருந்துகளை இயக்கியது

ரயில்வே சரக்கு போக்குவரத்து கட்டமைப்பு குறித்து அத்துறைக்கான அமைச்சள் திரு பியூஷ் இன்று உயரதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கான ரயில்வேயின் சரக்கு போக்குவரத்து பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார் இந்த பணிகளை விரைந்து மூடிப்பதற்காக வாரந்தோறும் ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் இந்த பணிகளை விரைந்து முடிக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு ஊக்கத் தொலை வழங்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் மாநில அரசுகளுடன் இணைந்து பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் அதிகாரிகளை அறிவுறுக்கினார்

மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெகு விமரிசையாக பத்து நாட்கள் கொண்டாடப்படும் விநாயகள் சதுர்த்தி திருவிழாவின் இறுதி நாளான இன்று பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன

தெற்கு மும்பையில் சௌப்பாத்தி கடற்கரையில் இந்த சிலைகள் கரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் வீடுகளில் வைத்து வழிபட்ட சிறிய விநாயகர் சிலைகளை அவரவர்களின் வீடுகளில் வைத்தே கரைக்கப்பட்டன இந்நாளையாட்டி மும்பை மற்றும் மகாராஷ்டிரவின் பல்வேறு நகரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

இந்த வெடிப்பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் இந்த இடத்தில் பல ஆண்டுகளாக புதைத்து வைக்கப்பட்டிருந்தாகவும் அதன் காரணமாக அவைகள் துரப்பிடித்து காணப்பட்டதாகவும் பாதுகாப்புத்துறையினா தெரிவித்துள்ளனா் இஸ்ரேல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான வர்த்தக ரீதியிலான நேரடி விமான சேவை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இஸ்ரேல் நாட்டிலிருந்து முதல் விமானம் அபுதாபி விமான நிலையத்தில் வந்திறங்கியது இந்த விமானத்தில் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் மற்றும் உயரதிகாரிகள் பயணம் செய்தனர் இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும் என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன இதன்மூவம் இரு நாடுகளுக்கும் இடையேயான வா்த்தகம் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளன